என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார்

பகுதியில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் வன்முறை உள்ளிட்ட நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈரான் நாட்டை நேட்டோ அமைப்பு எச்சரித்துள்ளது

போட்டி இன்று இந்தூரில் நடைபெற உள்ளது நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களுக்கு அரசு அனைத்து வகையிலும் உதவி புரியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் புது தில்லியில் நடைபெற்ற கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை தவறாக புரிந்துகொள்ள கூடாது என்று அவர் கூறியுள்ளார் எளிதாக வர்த்தகம் செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுவரும் சீர்த்திருத்த நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார்

நித்தி ஆயோக்கின் நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஆவோசனை நடத்த உள்ளார் இக்கூட்டத்தில் நித்தி ஆயோக் துணை தலைவர் திரு ராஜிவ் குமார் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் மற்றம் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் நாட்டின் பொருளாதாரம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரச ஈடுபட்டுவரும் நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது முன்னதாக பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து தொழில் அதிபர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டத்தின் இரண்டாம் கட்ட இயக்கம் நேற்று தொடங்கியது

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தேசிய பேரிடர் மீட்பு நிதியின் மூவம் அசாம் ஹிமாச்சல பிரதேசம் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா திரிபுரா மற்றும் உத்தரப் பிரதேச மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது

புனேயில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கற்றுசூழல் மற்றும் பொருளாதாரத்திற்கு உயிரி எரிபொருள் பயனளிக்கும் என்று கூறினார் பகமை எரிபொருள் துறையில் ஏராளமான எண்ணெய் நிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் எத்தனால் உபயோகத்தை அதிகரிப்பதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும் என்று குறிப்பிட்டார் இதன் மூலம் பொருளாதாரம் மேம்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்தாா் மத்திய அரசின் புதிய கல்விக்கொள்கை நாட்டை பலப்படுத்தி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கும் வகையில் இருக்கும் என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்

பாடத்திட்டத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு தணிக்கைகளுக்குப் பிறகே இது கொண்டுவரப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக புதிய மோட்டார் வாகன சுட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அபராதத் தொகையை குறைக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக எந்தவொரு சுட்டம் இயற்றவோ அல்லது நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிக்கவோ மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்றும் மத்திய சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விளக்கம் அளித்துள்ளது

ஈரான் ரானுவ தளபதி அமெரிக்க படையினரால் கொல்லப்பட்ட பிறகு மேற்கு ஆசியா பகுதியில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் வன்முறை உள்ளிட்ட நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈரான் நாட்டை நேட்டோ அமைப்பிள் தலைவர் திரு ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் எச்சரித்துள்ளார் பிரசல்சில் நடைபெற்ற கூட்டமைப்பு நாடுகளில் தூதர்களுடன் நடைபெற்ற கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் இந்நிலையில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வரும் வெள்ளிக்கிழமை சந்தித்து இவ்விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளனர் பாகிஸ்தான் நாட்டில் நன்கானா சாஹிப்பில் உள்ள குருத்வாரா பூநீ ஜனம் அஸ்தான் மீது நடத்தப்பட்ட தங்குதல் மற்றம்பெஷாவரில் சீக்கிய சமுதாயத்தை கேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் துதர் திரு சையத் ஹைதர் ஷாவை அழைத்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டணம் தெரிவித்தது பாகிஸ்தான் நாட்டில் சிறபான்மயினரின் பாதுகாப்பு நலன் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறம் அவர்களது புனித தலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பாகிஸ்தான் அரசிடம் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

அதை எதிர்த்து இந்திய இளம் வழக்கறிஞர்கள் சங்கம் மனுதாக்கல் செய்தது முஸ்லீம் சமுதாய பெண்களை மசூதிகளில் அனுமதிப்பது மற்றும் பார்சி சமுதாயத்தை சேராத ஆணை திருமணம் செய்த பார்சி சமுதாய பெண்ணை அக்யாரி புனித தலத்தில் அனுமதிப்பது தொடர்பான வழக்கையும் உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது

இது தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் இடவசதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் எந்தவொர சூழலையும் சந்திக்க தயாராக இருக்குமாறு நிர்வாகத்தினரை அவர் அறிவுறுத்தினார் மகர சுங்கராந்தியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் புனித நீராடுவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முன்னதாக ஈராகிலிருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டுமென்று அற்நாட்டு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டது விரைவில் ஈராக்கிலிருந்து அமெரிக்கா தலைமையிலான படைகள் வெளியேறும் என்று ரானுவ உயர் அதிகாரி ஈராக்கிடம் தெரிவித்துள்ளார்

இந்தியா இவங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று இந்தூரில் நடைபெற உள்ளது

போட்டியின் நேரடி வர்ணணையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்ய உள்ளது மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் குவஹாத்தியில் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த முதலாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது